ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கையில் நாட்டு மக்கள் அனைவரும் கைகோர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான அருண் ஜெட்லியின் உடல் நிகாம்போத் காட் மயாணத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது

என இந்திய தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது உலக பேட்மின்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து தங்கப்பதக்கம் வென்று வரலாற்றுச் சாதனை படைத்தார் இனி விரிவான செய்திகள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கையில் நாட்டு மக்கள் அனைவரும் கரம் கோர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்

இந்த காலக்கட்டத்தில் மக்கள் உடல் உழைப்பின்மூலம் மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ப்ளாஸ்டிக் கழிவுகளை முழுவதுமாக சேகரிப்பதற்கான ஏற்பாடுகளை உறுதி செய்யுமாறு நகராட்சிகளையும் மாவட்ட நிர்வாகங்களையும் கிராம பஞ்சாயத்துகளையும் அவர் கேட்டுக்கொண்டார் இவ்வாறு குவியும் பிளாஸ்டிக் பொருட்களை அழிப்பதற்கு உரிய வழிமுறைகளை கானுமாறு கார்ப்பரேட் பிரிவினருக்கும் அழைப்பு விடுத்தார் பிளாஸ்டிக் பொருட்களை மறுகழற்சி செய்து எரிபொருளாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார் சேவை என்பதை மகிழக்சியாக செய்யும்போததான் அது அர்த்தமுடையதாக இருக்கும் என்று குறிப்பிட்ட திரு மோடி இதுவே உள்மன மகிழச்சியை உருவாக்கும் என்றார் அடுத்தமாதம் நாடுமுழவதும் ஊட்டச்சத்து திட்டத்திற்கு அர்ப்பணிக்கப் பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் சமச்சீரான ஊட்டச்சத்து மிக்க உணவு அனைவருக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கும் தேவை என்று குறிப்பிட்ட அவர் ஊட்டச்சத்து திட்ட இயக்கத்தின் மூலம் நவீன அறிவியல் முறைகள் இதற்கு உதவுவது பற்றி மக்களிடம் எடுத்துரைக்கப்படும் என்றார் நாசிக் நகரில் தொடங்கப்பட்டுள்ள புதுமையான இயக்கம் பற்றி பிரதமர் குறிப்பிட்டார் இந்த இயக்கத்தின்கீழ் அங்கன்வாடி ஊழியர்கள் அறுவடை காலத்தில் மக்களிடமிருந்து கைப்பிடி தானியங்களை பெற்று குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் உணவு தயாரிக்க இதனை பயன்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டார்

சிறந்த முன்முயற்சிகள் எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் தேசிய விளையாட்டுகள் தினம் வரும் வியாழக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதம் உடல் தகுதிக்கான இயக்கம் தொடங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்தார் நாட்டுமக்கள் தங்களின் உடல்தகுதி பற்றிய விழிப்புணர்வை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் டிஸ்கவரி அலைவரிசையில் தாம் பங்கேற்ற மனிதரும் வனமும் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பான பின் வளவிலங்குகள் குறித்தும் கற்றுக்சூழல் குறித்தும் மக்கள் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் என்று திரு மோடி தெரிவித்தார் இது இந்தியாவின் மரபுகள் மற்றும் இயற்கை மீதான அதன் ஈடுபாடு ஆகியவற்றை உலகுக்கு உணர்த்த உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களிலும் ஜிம்கார்ப்பெட் தேசிய பூங்கா உள்ளிட்ட இடங்களை மக்கள் பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்

தற்போதைய பருவகாலத்தில் மழை வெள்ளம் ஒருபக்கம் இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போன்ற பண்டிகைகளும் அதையொட்டிய சந்தைகளும் மக்களுக்கு மறபக்கம் மகிழ்ச்சியை தருகின்றள என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் மறைந்த முன்னாள் நிதி அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான அருண் ஜெட்லியிள் உடல் நிகாம்போத் காட் மயாணத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது அருண் ஜெட்லியின் மகன் ரோஹன் இறுதி சுடங்குகளை நிறைவேற்றினாா் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திருமதி நிர்மலா சீத்தாராமன் திருமதி ஸ்மிருதி இரானி திரு ரவிசங்கர் பிரசாத் பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் மேலும் காங்கிரஸ் தலைவர்கள் திரு ஜோதிர் ஆதித்யா சிந்தியா திரு கபில் சிபில் மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் கா்நாடகா பீகா் தில்லி மாநில முதலமைச்சர்களும் இறதிச் சடங்கு நிகழ்ச்சியில் கலந்தகொண்டனா் முன்னதாக அருண் ஜெட்லி வீட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட அவரது உடல் கட்சித் தொண்டர்கள் மற்றும் பொது மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக பிஜேபி தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது

முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பஹ்ரைன் மன்னர் ஹமாத் பின் ஈஸா அல் காலிஃபா வுடன் மனாமா நகரில் இருதரப்பு மற்றும் மண்டல பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பு சிறப்பானதாக இருந்தது என்று அவர் கூறினார் பிரதமருக்கு மன்னர் ஹமாத் மறுமலர்ச்சி விருதை வழங்கி கவுரவித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் இந்த விருது இந்தியாவுக்கே அளிக்கப்பட்ட கவுரவம் என்றும் இந்தியாவுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையிலான நட்புறவின் அடையாளம் என்றும் கூறினார் பின்னர் பஹ்ரைன் தேசிய அரங்கத்தில் இந்திய சமுதாயத்தினரிடையே பிரதமர் உரையாற்றினார் இந்த உரையில் மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் அருண் ஜேட்லிக்கு அவர் புகழாரம் சூட்டினார் வளைஞ்டா பகுதியில் புதப்பிக்கப்பட்ட மிகப்பழமையான ஸ்நீநாத்ஜி கோவிலை பிரதமர் இன்று திறந்து வைத்தாா் மத்திய அரசு அறிவித்துள்ள சிறப்பு சலுகைகளால் பொருளாதாரத்தில் குறிப்பிடதக்க மாற்றம் ஏற்படும் என இந்திய தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மத்திய நிதி அமைச்ச் திருமதி நிர்மலா சீத்தாராமன் பொருளாதாரச் சிறப்பு சலுகைகளை கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்தார் இந்த நடவடிக்கை இந்தியப் பொருளாதாரத்தில் குறிப்பிடதக்க முன்னேற்றத்தை உருவாக்கும் என இந்திய தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளா்களுக்கான வரிக் குறைப்பு வரிவிலக்கு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் ஆட்டோ மொபைல் துறை மற்றும் வங்கித் துறைகளை சீரமைக்கும் என்றும் இந்தியத் தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது

இதன்படி சத்திஷ்கரில் தாண்டேவடா தொகுதியிலும் கேரளாவில் பாலா தொகுதியிலும் திரிபுராவில் பதார்காட் தொகுதியிலும் உத்தரப்பிரதேசத்தில் ஹமியூர் தொகுதியிலும் தேர்தல் நடைபெற உள்ளது பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என்று ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைமை இயக்குநர் தில்பாக் சிங் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பை வலுப்படுத்த அவர் வலியுறுத்தியுள்ளார் தெற்கு காஷ்மீரின் அனந்நநாக் மாவட்டத்தில் நேற்று பயணம் செய்தபின் பாதுகாப்பு நிலைமை குறித்த ஆய்வுக்கூட்டத்திற்க தலைமை வகித்த அவர் இம்மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் கடந்த இரண்டு வாரங்களாக தாம் மேற்கொண்ட பயணம் பாதுகாப்பு படையினருக்கும் காவல்துறையினருக்கும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஊக்கமளிப்பதாக இருக்கின்றன என்றார் ஜம்மு கஷ்மீரில் மருந்துப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்று மாநில நீர்வாகம் தெரிவித்துள்ளது

மருந்துகள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக கூறப்படுவதையும் மாநில நிர்வாகம் மறுத்துள்ளது மேலும் அடுத்த மூன்று வாரங்களுக்கு குழந்தைகளுக்கான அத்தியாவசிய உணவுகள் போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இத்தொடர்பாக ஸ்ரீநகர் மாவட்ட நீதிபதி திரு ஷாகித் இக்பால் சவுத்ரி வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் மருந்துப்பொருட்கள் குறைவில்லாமல் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் கோவையில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்பட்ட இரன்டு பேரிடம் தேசிய புலனாய்வு முகமையை சேர்ந்த சிறப்பு அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தினர் ஆறு தீவிரவாதிகள் தமிழகத்தில் ஊடுருவி உள்ளதாக உளவுத்துறை அளித்த எச்சரிக்கையை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கேரளா மாநிலம் கொச்சியில் உள்ள சா்வதேச விமான நிலையத்தில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்பட்ட இரண்டு பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர் உளவுத்துறை எச்சரிக்கையை அடுத்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களான ரயில்வே நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் விமான நிலையங்கள் வழிபாட்டு தளங்கள் உள்ளிட்டவற்றில் பலத்த பாதுகாப்புப் போடப்பட்டுள்ளது எல்லைப் பகுதியில் கமாண்டோப் படைவீரர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் வளையார் ஒசூர் மற்றும் நாகர்கோவில் எல்லைப்பகுதிகளில் தீவிர சோதனைக்குப் பிறகே வாகனங்கள் தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுகின்றன உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து தங்கப்பதக்கம் வென்று வரவாற்றுச் சாதனை படைத்தார்

உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையையும் பி வி சிந்து படைத்தார் பி வி சிந்துவின் சாதனையை நாடு பெருமிதத்துடன் கொண்டாடுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் வெஸ்ட் இன்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது